சற்றுநேரத்தில் இந்தசெயற்கைக்கோள் வெற்றிகரமாகஅதன் புவிவட்டப்பாதையில் செலுத்தப்பட்டது கிராமங்களுக்குதகவல் தொழில்நுட்பவசதிஅளிக்க இந்தசெயற்கைக்கோள் தொலைதுர உகவும் என்றுஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

புயலால் பாதிப்பு இல்லாதமாவட்டங்களில் உள்ளநகரும் செல்போன் கோபுரங்களைகடலூர் நாகைமாவட்டங்களுக்குகொண்டுவரநடவடிக்கைஎடுக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் குறித்தஎச்சரிக்கைதகவல்களைபொதுமக்களுக்குதெரியப்படுத்தும் புயல் வகையில் குறுந்செய்திகளைஅனுப்புமாறும் அவர் வலியுறுத்தினார் தாழ்வானபகுதிகளில் வசிக்கும் மக்களைபாதுகாப்பான இடங்கள் மற்றும் நிவாரணமுகாம்களில் தங்கவைக்கமேற்கொள்ளப்பட்டுள்ளநடவடிக்கைகள் மீட்புப் படையினர் காவல் துறை தீயணைப்புத் துறைகுழுக்கள் மேற்கொண்டுவரும் முன்னெச்சரிக்கைநடவடிக்கைகளையும் அமைச்சர் ஆய்வு செய்தார்

கஜா புயல் நாளைகரையகடப்பதையடுத்தராமநாதபுரம் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை கடலூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் பள்ளிமற்றும் கல்லூரிகளுக்குநாளைவிடுமுறைஅறிவிக்கப்பட்டுள்ளது நாகைமாவட்டம் அக்கரைப்பேட்டை கீச்சாங்குப்பம் கல்லார் பகுதிகளைநேரில் செய்தமாவட்டஆட்சியா் திருகரேஷ்குமாா் இங்கு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாகமுகாம்களுக்குவந்து தங்கி இருக்குமாறுகேட்டுக்கொண்டார் ராமநாதபுரத்தில் கஜா புயலிலிருந்துமீனவர்களின் படகுகளைபாதுகாக்க பாக்ஜலசந்திபகுதிகளிலிருந்து

இந்நாளையொட்டிகுடியரசுத் தலைவா் திருராம்நாத்கோவிந்த் விடுத்தள்ளசெய்தியில் முதல் பிரதமா் ஜவஹர்லால் நேருவின் பங்களிப்பைநினைவு கூறுவதாகக் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திருநரேந்திரமோடிவிடுத்துள்ளடுவிட்டர் செய்தியில் சுதந்திரப் போராட்டவீரரான ஜவஹ்வால் நேருபிரதமராகபதவிவகித்தகாலத்தில் நாட்டிற்குஆற்றியபெரும்பங்கை நினைவு கூர்ந்துள்ளார் நாடாளுமன்றமையமண்டபத்தில் உள்ள ஜவஹா்லால் நேருவின் உருவப்படத்திற்குமக்களவைத் தலைவா் திருமதிசுமித்ராமகாஜன் பிஜேபி மூத்ததலைவா் திருஎல் கேஅத்வாளிஉட்படபல்வேறுஉறுப்பினா்கள் மரியாதைசெலுத்தினர் புதுதில்லியில் சாந்திவனத்தில் அமைந்தள்ளஅன்னாரதுநினைவிடத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவா் திருபிரணாப் முக்ஜி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் காங்கிரஸ் தலைவர் திருராகுல் காந்திஉட்படதலைவர்கள் பலர் மலர்தூவிமரியாதைசெலுத்தினர் குழந்தைகள் தினமாகவும் இந்நாள் கொண்டாடப்படுவதையொட்டிநாடுமுழுவதும் குழந்தைகளின் உரிமைகுறித்தும் அவர்களதுகல்விதொடர்பாகவும் பல்வேறுநிகழ்ச்சிகள் நடைபெற்றன

தமிழகத்தில் அரசுமருத்துவமனைகளைமேம்படுத்தஉரியநடவடிக்கைகளைஎடுத்துவருவதாகமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார்

திண்டுக்கல் மாவட்டம் பாலாறு

இந்நிகழ்ச்சியில் பேசியசென்னைவானொலிநிலையத்தின் செய்திப் பிரிவு இயக்குநர் திருபழனிச்சாமி மாணவர்கள் தங்களிடம் உள்ளதிறமைகளைஉணர்ந்துஅவற்றைவெளிகொண்டுவந்தால் நீட் உள்ளிட்டநுழைவுத் தேர்வுகளில் எளிதாகவெற்றிபெறவாம் என்றுகூறினார் மாவட்டசெய்திகள் திருவாரூர் தியாகராஜ சுவாமிகோவில் வளாகத்தில் உள்ளசிலைபாதுகாப்பு மையத்தில் சிலைகடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் மூன்றாம் கட்டமாக இன்றுஆய்வு நடத்தினர்

விளையாட்டுச்செய்திகள் ஹாங்காங் ஓபன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் பிவிசிந்து சமீர் வர்மாமற்றும் மனுஅட்ரி சுமித் ரெட்டி இணைகாலிறுதிக்குமுந்தையசுற்றுக்குமுன்னேறியுள்ளது பெங்களுருவில் நடைபெற்றுவரும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாகித் மைனேனி சசிகுமார் முகுந்த் பிரஜ்னேஷ் குன்னேஸ்வரன் சுமித் நாகல் ஆகியோர் காலிறுதிக்குமுன்னேறியுள்ளனர்